ராம்நாத் கோவிந்த் அழைப்பு விடுத்துள்ளார்

சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது பிரெஞ்ச் ஒப்பன் டென்னிஸ் போட்டிகள் பாரீஸ் நகரில் இன்று தொடங்குகிறது

இனி விரிவான செய்திகள் மத்தியில் புதிய ஆட்சி அமைக்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் முறைப்படி அழைப்பு விடுத்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் புதிய மக்களவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் நாடாளுமன்றக் குழு தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு நரேந்திர மோடி பின்னர் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை சந்தித்து புதிய ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் இதை ஏற்றுக் கொண்ட குடியரசு தலைவர் திரு நரேந்திர மோடியை புதிய பிரதமராக நியமித்து உத்தரவிட்டுள்ளதாக குடியரசு தலைவர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அமைச்சரவை பட்டியல் மற்றும் பதவியேற்பு விழா தேதி குறித்து முடிவு செய்து தெரிவிக்குமாறும் திரு நரேந்திர மோடியிடம் கேட்டுக் கொண்டிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது அனைத்து மாநில வளர்ச்சிக்காகவும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குடியரசு தலைவரை சந்தித்தப் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய அமைச்சர்களின் பட்டியல் விரைவில் குடியரசு தலைவரிடம் வழங்கப்படும் என்றார் தம்மை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்ததற்காக குடியரசு தலைவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் முன்னதாக தேசிய ஜனநாயகக் கூட்டணியின் நாடாளுமன்ற புதிய உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசிய திரு நரேந்திர மோடி புதிய இந்தியாவை உருவாக்க புதிய உத்வேகத்துடன் புதிய பயணத்தை தொடங்குவோம் என்றார் மக்களிடையே எவ்வித பாகுபாடும் காட்டாமல் அவர்களுக்காக பணியாற்றுமாறும் கூட்டணி கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர் கேட்டுக் கொண்டார்

தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் தங்களைப் புறக்கணித்தாலும் மாநிலத்தின் குடிநீர் பிரச்னைக்குத் தீர்வுகானும் விதமாக நதிநீர் இணைப்புத் திட்டம் நிச்சயம் செயல்படுத்தப்படும் என்றும் தமிழக பிஜேபியின் டுவிட்டர் பக்கத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீர் கிடைக்காத நிலையில் நதிகள் இணைப்பு மூலம் தமிழகத்திற்கு தண்ணீர் கொண்டு வரப்படும் என்று அந்த டுவிட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திரப்பிரதேசத்தில் புதிய ஆட்சி அமைக்க வருமாறு ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அம்மாநில ஆளுநர் திரு ஈ எஸ் எல் நரசிம்மன் அழைப்பு விடுத்துள்ளார்

இதையடுத்து அமராவதியில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் புதிய சுட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் சட்டமன்றக் கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்ட திரு ஜெகன்மோகன் ரெட்டி பின்னர் ஹைதராபாத் சென்று ஆளுநர் திரு நரசிம்மனை சந்தித்து புதிய ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் இதனை ஏற்றுக் கொண்ட அம்மாநில ஆளுநர் ஆட்சி அமைக்க வருமாறு திரு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அழைப்பு விடுத்துள்ளார்

நாடாளுமன்றத் தேர்தலில் தமிழகத்தில் திமுக கூட்டணி பெற்ற வெற்றிக்காக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினுக்கு இலங்கை வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் திரு விக்னேஷ்வரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் திரு ஸ்டாலினுக்கு அவர் அனுப்பியுள்ள வாழ்த்து செய்தியில் கூட்டணியின் அபார வெற்றிக்கு வழிநடத்தியதற்காக திரு மு க ஸ்டாலினுக்கு தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாகக் கூறியுள்ளார் எதிர்காலத்திலும் வெற்றிகளைப் படைத்து தமிழகத்திற்கும் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக மகத்தான பணிகளை திமுக மேற்கொள்ளும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மேலும் தமிழகத்திற்கும் இலங்கைத் தமிழ் மக்களுக்கும் இடையிலான சமுகப் பொருளாதார் கலாச்சார ரீதியான தொடர்புகளை வலுப்படுத்தும் வகையில் இலங்கைக்கு வருமாறும் திரு ஸ்டாலினுக்கு திரு விக்னேஷ்வரன் அழைப்பு விடுத்துள்ளார் கேரளாவில் இடதுசாரிக் கட்சிகளுக்கு ஏற்பட்ட தேர்தல் தோல்விக்கு சுபரிமலை விவகாரம் காரணமில்லை என அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் திருவனந்தபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலில் தோல்வியடைந்ததன் காரணமாக தமது அரசின் செயல்பாட்டில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் தமது அரசு பதவி விலகத் தேவையில்லை என்றும் கூறினார் காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கையிலேயே கேரளாவில் அக்கட்சிக்கு மக்கள் அதிக அளவில் வாக்களித்திருப்பதாகவும் திரு பினராயி விஜயன் குறிப்பிட்டார் தமிழகத்தில் தனியார் கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் படிக்கும் ஆதி திராவிட மாணவர்களுக்கு அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கல்விக் கட்டணமே உதவித் தொகையாக வழங்கப்படும் என்ற தமிழக அரசாணையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது

ஜனநாயகத்தை நிலைநாட்ட தமிழகத்திலிருந்து வெற்றி பெற்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பாடுபடுவோம் என மதுரை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரையில் உள்ள இரண்டு அமைச்சர்கள் மற்றும் பிற மக்கள் பிரதிநிதிகளுடன் இணைந்து பணியாற்ற இருப்பதாகக் கூறினார் தேர்தல் அறிக்கையில் தாம் தெரிவித்தபடி மக்கள் நலத்திட்டங்களைக் கொண்டுவர ஆலோசனைக் குழு அமைத்து செயல்பட இருப்பதாகவும் தெரிவித்தார் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழை காரணமாக தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது பருவமழை பொய்த்ததால் கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படுவது நிறுத்தப்பட்ட நிலையில் கடந்த சில நாட்களாக காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது இதனால்

நீர்வரத்து அதிகரித்ததால் சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கல்லில் உள்ள ஐந்தருவி மெயின் அருவி சினிஃபால்ஸ் மற்றும் காவிரியாற்றில் குளித்து மகிழ்ந்தனர் இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்துள்ளது கிருஷ்ணகிரி சூலகிரி ஒசூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த ஆலங்கட்டி மழையால் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததுடன் சாலைகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது இருவரிச்செய்திகள் தென்னாப்பிரிக்க அதிபராக திரு சிரில் ராமபோசா நேற்று பதவியேற்றுக் கொண்டார் புத்தமதத் தலைவர் தலாய் லாமாவுடன் ஆக்கப்பூர்வ பேச்சுக்களை நடத்த முன்வருமாறு சீனாவை அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது ாஸ்டர் பண்டிகையின் போது நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களைத் தொடர்ந்து இலங்கைக்கு செல்ல விதிக்கப்பட்டிருந்த தடையை சீனா விலக்கிக் கொண்டுள்ளது கடன் சர்ச்சையில் சிக்கியுள்ள ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் திரு நரேஷ் கோயல் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் வெளிநாட்டிற்கு செல்ல விடாமல் விமானத்திலிருந்து தரையிறக்கப்பட்டனர்

விளையாட்டுச்செய்திகள் டென்னிஸ் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான பிரெஞ்ச் ஒப்பன் டென்னிஸ் போட்டிகள் பாரீஸ் நகரில் இன்று தொடங்குகிறது இப்போட்டிகள் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதிவரை நடைபெற உள்ளன ஆடவர் பிரிவில் முன்னணி வீரர்களான ரஃபேல் நடால் நோவக் ஜோக்கோவிச் ரோஜர் ஃபெடரர் மற்றம் கெர்பர் உள்ளிட்டோரும் மகளிர் பிரிவில் நவோமி ஒஸாகா ஷிமோனா ஹாலெட் ஒஸ்னியாக்கி மற்றும் முகுருஜா உள்ளிட்டோரும் களம் இறங்க உள்ளனர்

சென்னையில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் காயத்ரி கோபிசந்த் தோல்வியடைந்து வெளியேறினார்